மகளிர் நலத்திட்டங்கள் என்பதற்கு பதிலாக பெண்களால் உருவாக்கப்படும் வளர்ச்சி திட்டங்கள் என்ற கொள்கையை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு

புதுச்சேரி அரோவில் பொன் விழா கொண்டாட்டங்கள் தொடர்பான சிறப்பு அஞ்சல் தலையை பிரதமர் இன்று வெளியிட்டார்

இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது

கழிவுகளிலிருந்து எரிசக்தி உருவாக்குவதற்கும் சுத்தமான பசுமை எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிப்பதற்கும் நாட்டின் அனைத்துப் பகுதிகளிலும் மக்கள் முன்னிலையில் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் அவசியத்தையும் பிரதமர் எடுத்துரைத்தார்

செயற்கை நுண்ணறிவுமூலம் வாழ்வை மேம்படுத்த விஞ்ஞானிகள் முன்வரவேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் அன்றாட வாழ்க்கையில் பாதுகாப்பு எச்சரிக்கையுடன் இருப்பதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய பிரதமர் விழிப்புணர்வுடன் இருந்தால் பெரும் விபத்துகளை தவிர்க்க முடியும் என்றார்

சுவாமி அரபிந்தோவின் அடிப்படை கொள்கைகளை பட்டியலிட்ட பிரதமர் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அரோவில் நகரம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார் அரோவில் பொன்விழா சிறப்பு அஞ்சல் தலையையும் பிரதமர் வெளியிட்டார் நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் திருமதி கிரண்பேடி முதலமைச்சர் திரு நாராயணசுவாமி மத்திய கப்பல்துறை இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

ஷுக்லா தெரிவித்துள்ளார் மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசியஅவர் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின்கீழ் செராமிக் பொருட்கள் உற்பத்தியை உக்குவிக்கும் வகையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார்

இதனிடையே அரசியல் கட்சி தலைவர்கள் நாகாலாந்து மேகாலயா மாநிலங்களின் பல்வேறு இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர்

புதுதில்லியில் இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டபின் பேசிய அவர் பொருட்களை மறுசுழற்சி செய்வதில் இந்தியா உலக அளவில் முன்னிலையில் உள்ளதாக கூறினார் கற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு மக்கள் இயக்கங்கள் இந்தியாவில் நடைபெற்று வருவதாக சுட்டிக்காட்டிய ஸோலேம் பருவ நிலை மாற்றத்திற்கு எதிரான முன்னேற்றங்களில் தலைமை வகிப்பதற்கு இந்தியாவே சிறந்த நாடு என்றார்

சிதம்பரனார் துறைமுகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சரக்கு வாகன முனையம் மற்றும் தகவல் நிலையத்தை மத்திய சாலை மற்றும் கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு

இந்நிகழ்ச்சியில் மத்திய கப்பல் சாலை போக்குவரத்து இணை அமைச்சர் திரு

சென்னை கிண்டியில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் கடலோர தொழில்நுட்ப மையத்திற்கும் திரு

கடல் போக்குவரத்து மற்றும் வர்த்தகம் சார்ந்த நவீன தொழில்நுட்பங்கள் குறித்த ஆய்வு மேற்கொள்வதற்கு இந்த மையம் முக்கியத்துவம் அளிக்கும் என்று கப்பல் போக்குவரத்துத்துறை உயர் அதிகாரிகள் சென்னையில் தெரிவித்தனர் ஸ்தேவி மறைவு பிரபல திரைப்பட நடிகை றீதேவி துபாயில் நேற்று மாரடைப்பால் காலமானார்

தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழி திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார்

அவரது மறைவுக்கு குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணை தலைவர் திரு வெங்கைய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இராணி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மத்திய மாநில அமைச்சர்கள் மற்றும் திரையுலகினர் தங்களது இரங்கலை தெரிவித்துள்ளனர்

பன்வாரிலால் புரோகித் நாளை மறுநாள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

ஆளுநரிடம் மனுக்கள் அளிக்க விரும்பும் பொதுமக்கள் நாளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் தங்களது கோரிக்கைகளை இதற்கென அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு மையத்தில் அளிக்கலாம் எனவும் அவர் கூறியுள்ளார்

பாலக்கோட்டில் புதிய பண்பேற்றப்பட்ட சட்ட சேவைகள் முகாமை தொடங்கிவைத்துப் பேசியஅவர் மாவட்டத்தில் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி அனைத்து துறை திட்டங்கள் குறித்த கண்காட்சி நடத்தப்பட்டு வருவதாக கூறினார்

ஆசியா மரியம் தெரிவித்துள்ளார்